சர்வதேசமகளிர் தினத்தையொட்டி மகளிருக்குதலைவர்கள் வாழ்த்துதெரிவித்துள்ளனர்

புதியதமிழகம் கட்சித்தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமிதொடர்ந்தவழக்கைவிசாரித்ததலைமைநீதிபதிரு பானர்றி தலைமையிலானஅமர்வு சுன்றீவ் புதியதமிழகம் கட்சிவேட்பாளர்களுக்குதொலைக்காட்சிசின்னத்தைஒதுக்குவதுகுறித்துஒருவாரத்திற்குள் முடிவெடுக்குமாறுதேர்தல் ஆணையத்திற்குஉத்தரவிட்டு வழக்கைமுடித்துவைத்தனர்

சென்னையில் இன்றுமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திருகேபாலகிருஷ்ணன் திமுகதலைவர் திருமுக ஸ்டாலினுடன் நடத்தியபேச்சுவார்த்தையில் இதற்கானஉடன்பாடுஏற்பட்டது

சென்னையில் ராயபுரம் மண்டலத்திற்குஉட்பட்டவால்டாக்ஸ் சாலைதெற்குரயில்வேபிரிவு அலுவலகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் ரயில்வேபணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்குசென்னைமாநகராட்சிசார்பில் தடுப்பூசிசெலுத்தும் பணியைமாவட்டதேர்தல் அதினரியானமாநகராட்சிஆணையர் திருபிரகாஷ் இன்றுஆய்வு செய்தார்

பிள்ளர் மாவட்டஆட்சியர் மகேஸ்வரிரவிக்குமார் தலைமையில் அளைவரும் தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழிஏற்றுக்கொண்டனர்

விருதநகர் மாவட்டம் மல்லாங்கிணறுபேரூராட்சியில் மாவட்டஆட்சியர் திருகண்ணன் முன்னிலையில் மாதிரிவாக்குப்பதிவு நடத்தப்பட்டது

நாமக்கல்லில் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகுறித்துமாவட்டஆட்சியர் திருமெகராஜ் தலைமையில் நேரடி செயல் விளக்கம் அளிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது

சர்வதேசமகளிர் தினம் இன்றுகொண்டாடப்பட்டது

பெண்களுக்குஅதிகாரம் அளித்தல் மற்றும் சமுதாயத்தில் அவர்களுக்குஉரிய பங்களிப்பைஅளிப்பதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்கவேண்டுமென்றுஆளுநா் திருபன்வாரிவால் புரோஹித் தமதுவாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் சவால்களைமனஉறுதியுடன் எதிர்கொள்ளும் அனைத்துமகளிருக்கும் தமதுமனமார்ந்தவாழ்த்தக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார்